திருநரேந்திரமோடி இரண்டுஅமைச்சரவைக் குழுக்களைஉருவாக்கியுள்ளார்

என்றுஎதி்பார்க்கப்படுகிறது

ஆப்பிரிக்கா அணியைவென்றுள்ளது இனிவிரிவானசெய்திகள் பொருளாதாரவளர்ச்சிமற்றும் வேலைவாய்ப்புகளைஉருவாக்குவதற்குபிரதமர் திருநரேந்திரமோடி இரண்டுஅமைச்சரவைக் குழுக்களைஉருவாக்கியுள்ளார்

மத்தியசுகாதாரத் துறைஅமைச்சா் திருஹர்ஷ்வா்தன் ஒடிசாமாநிலமுதலமைச்சா் திருநவீன் பட்நாயக் தில்லிமுதலமைச்சா் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் மேற்குவங்கம் மாநிலம் முதலமைச்சா் மம்தாபானா்ஜி ஆகியோரிடம் தொலைபேசியில் இது தொடர்பாகபேசியுள்ளார் தெலங்கானாமுதலமைச்சா் திருசந்திரசேகா் ராவிடம் இந்ததிட்டம் குறித்துபேச இருக்கிறாா் ஆயுஷ்மான் திட்டத்தின் பயன்கள் அனைவருக்கும் சென்றுசேரவேண்டும் என்றுஅவா குறிப்பிட்டுள்ளார்

மத்திய கேரளசுகாதாரத்துறைஅமைச்சர் மேலும் நிபாவைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளமாவட்டங்களின் ஆட்சிதலைவருடன் ஆய்வு நடத்திவருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிபாவைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்குசிகிச்சைஅளிக்கும் விதத்தில் தனியானஒருவார்டுளர்ணாகுளத்தில் உள்ள அரசுமருத்துவக்கல்லூரியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகஅம்மாநிலசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

பின்னர் பிரதமர் திருநரேந்திரமோடியால் இந்தஆண்டு ஐனவரிமாதம் திறந்துவைக்கப்பட்ட இந்தியசினிமாவின் தேசியஅருங்காட்சியகத்தைபாாவையிடுகிறார் மேலும் இந்தியசினிமாநட்சத்திரங்களைசந்தித்துஉரையாடும் சுற்றுகுழல் குறித்துபிராச்சாரங்களைமுன்னெடுத்துசெல்லுமாறுஅவர்களிடம் விடுப்பார் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

அவருடன் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் நடிகர்கள் ஜாக்கிஷெரஃப் ரன்தீப் ஹூடாமற்றும் பாடகிமாலினிஅவஸ்திஆகியோர் கலந்துகொண்டனர் நாட்டில் உள்ளவிளையாட்டுமைதானங்கள் மற்றும் பயிற்சிமையங்கள் கற்றுச்சூழலைபாதுகாக்கும் வகையில் அமைக்கப்படும் என்றுவிளையாட்டுத்துறைஅமைச்சர் கிரண் ரிஜூஸ்ஜூ தெரிவித்துள்ளார் பசுமை பூமியைஉருவாக்கும் விதத்தில் உலகசுற்றுச்சூழல் தினமானநேற்றுதிருகிரண் ரிஜூஜூ மரங்களைநட்டார்

இதுகறித்துஅவர் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் யோகாவைபின்பற்றுவதன் மூலம் மற்றவர்களுக்குஷாக்கமளிக்கும் வகையில் அனைவரும் இருக்க முடியும் என்றுகுறிப்பிட்டுள்ளார் யோகா மூலமாககிடைக்கும் பலன்கள் பிரமிக்கத்தக்கவைஎன்றுசட்டிக்காட்டியுள்ளபிரதமா் பல்வேறுஆசனங்கள் குறித்தசிறுவீடியோஒன்றையும் வெளியிட்டுள்ளாா்

பணக்கொள்கைகுறித்தகுழுவின் முன்றநாள் கூட்டம் கடந்தசெவ்வாய்க்கிழமைதொடங்கியது ரிசர்வ் வங்கிகவர்னராகதிருசக்திகந்ததாஸ் நியமிக்கப்பட்டதற்குபின்னர் மூன்றாவதுமுறைவாகபணக்கொள்கைகுறித்தமுடிவு எடுக்கப்படுகிறது

இந்தியாவின் பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டிலும் ஏழு புள்ளிஐந்துசதவீதமாக இருக்கும் என்றுஉலக வங்கியின் பொருளாதாரஅறிக்கைதெரிவிக்கிறது இதேவளர்ச்சிவிகிதம் இரண்டுநிதியாண்டுகளிலும் தொடரும் என்றும் அதுகூறியுள்ளது

இப்போதுமீண்டும் உலக வங்கிஉறுதிசெய்துள்ளது தனியாா் நுகா்வு முதலீடுஆகியவை மூவம் இந்தவளா்ச்சி இருக்கும் என்றும் அரசின் நிதிக் கொள்கை பணவீக்ககட்டுப்பாடு இலக்குஆகியவை இதற்குகாரணிகளாகஅமையும் என்றும் அந்தஅறிக்கைமேலும் கூறுகிறது இந்தியஅரசுபின்பற்றம் பொருளாதாரகொள்கையினால் முதலீட்டுவளர்ச்சிஅதிகமாக இருக்கும் என்றுஎதிர்பார்ப்பதாகவும் அதுதெரிவித்துள்ளது உலகில் வேகமாகவளர்ந்துவரும் பொருளாதாரநாடுகளில் இந்தியாதொடர்ந்துதன்னிடத்தைதக்கவைத்துகொண்டுள்ளது

இந்தியராணுவம் கடற்படை மாநிலகாவல் துறையினா் மற்றும் மாநிலநிா்வாகஉதவியுடன் தேடுதல் பணிதொடர்ந்துநடைபெறுகிறது மோசமானவானிலைகாரணமாகதேடும் பணிநேற்றுமாலைநிறுத்தப்பட்டது இன்றுகாலைமீண்டும் தேடுதல் தொடரும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

நிலநடுக்கத்தைஉணா்ந்தமக்கள் வீடுகளைவிட்டுவெளியேஒடிவந்தனா் லேசானநிலநடுக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலும் உணரப்பட்டது

ஆட்டநாயகனாகதிருரோஹித் சர்மாதோந்தெடுக்கப்பட்டார்